நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளை மாணவர்கள் தங்களது தாய்மொழியில் பயில மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

எடப்படி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தமிழக அரசுதெரிவித்துள்ளது

இழந்து தடுமாறி வருகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மூவாயிரம் கோடி

துத்துக்குடி வ உ சிதம்பரனாா் துறைமுகத்தில் வாகன நெரிசலை தவிர்க்க உதவும் எட்டு வழி கோரம்பள்ளம் பாலம் மற்றும் ரயில்வே பால கட்டுமானப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இத்துறைமுகத்தில் அமைக்கப்படும் ஐந்து மெகாவாட் சூரியசக்தி மின்சக்தி திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பேருதவியாக அமையும் என்றார் கீழ்பவாளி பாசன விரிவாக்கத் திட்டத்தின் மூலம் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறம் என்று குறிப்பிட்ட பிரதமர் திருக்குறளை மேற்கோள்னட்டி பேசினார் நாட்டின் தொழில்துறையில் தமிழகம் முக்கியப் பங்கு வகிப்பதாக கூறிய பிரதமர் தொழிற்துறை வளர்ச்சிக்கு தடையற்ற மின்சாரம் தேவை என்று குறிப்பிட்டார் இதற்கு வகை செய்யும் விதமாக இன்று தொடங்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி திட்டங்கள் உதவும் என்றார் நெய்வேலி புதிய அளல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பகுதி தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் துத்துக்குட துறைமுகத்தில் அமைக்கப்படும் சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கு சிறந்த உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் சீறிய முயற்சியால் கடல் வணிகத்தில் மிகச்சிறந்த வரலாற்றை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் வ உ சி துறைமுகம் கிழக்கு கடற்கரை பகுதியில் பெரிய கப்பல்கள் வந்தசெல்லும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் அவர் கூறினார் தமிழகம் அதிக அளவில் நகரமயமான மாநிலமாக உள்ள நிலையில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்கள் தமிழகம் மக்களின் வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் மாபெரும் உந்துசக்தியாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களின் கனவை நிறைவேற்றவும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மதுரை னேவை விமான நிலையங்களின் விரிவாக்கப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்குமாறு அவர் வலியுறத்தினார் பின்னர் கோவை கொடசியா வளாகத்தில் நடைபெற்ற பிஜேபி பொதுக் கட்டத்திலும் பிரதமர் உரையாற்றினார் மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு உதாரணமாக செயல்பட்டு வருவதாக கூறினார்

விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தற்போதைய ஆட்சியில் உயர்த்தப்பட்டதுடன் கொப்பரை தேங்காய்க்கான விலையும் உயர்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சிக்காலத்தில் தமிழகம் கடுமையான மின்வெட்டில் சிக்கித் தவித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சோயில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார் நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் கடலோரப் பகுதிகளின் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பின்னர் புதுச்சோயில் பிஜேபி பொதக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மருத்துவம் மற்றும் தொழில்நட்ப படிப்புகளை மானவர்கள் தங்களது தாய்மொழியில் பயில மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின் மக்கள் நலனுக்காக பணியாற்றும் அரசு அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் இதுவரை ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டினார் தமிழக அரசு ஊழியர்களின் ஒய்வுபெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்படி பழனிசாமி அறிவித்துள்ளா்

இந்திய பொம்ஸ் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் நாடு முழுவதிலுமிருந்து பொம்மை உற்பத்தியாளர்கள் பலர் பங்கேற்கின்றனர்

தமிழக மின் வாரியத்துக்கு நிலக்கரி இறக்குமதிக்கான டெண்டர் முறைகேடு தொடர்பான புனரை கூட்டு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க மாநில அரசு மற்றும் மின்வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா சக்தி சுகுமாற குரூப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலையையொட்டி பகுதிகள் மற்றும் கன்னியாகுமி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மனழ பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்ளை மாநகராட்சியில் ஒய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியர்களின் உயிர்வாழ் சான்று பெறும் பணிகள் வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகள் பாதுனப்பு தினத்தையொட்டி நாமக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவியர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளை மாணவர்கள் தங்களது தாய்மொழியில் பயில மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

தமிழக அரசு ஊழியர்களின் ஒய்வுபெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்படி பழனிசாமி அறிவித்துள்ளார்